ஆசிரியர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது நல்வாசிரியர்களுக்கு தேசிய அளவிலும் மாநில அளவிலும் விருதுகள் வழங்கப்படுகிறது

பட்டப்படிப்புகள் தொடங்கப்படும் என்று அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் கூறியிருக்கிறார் விவசாயிகளிடமிருந்து குறைந்தபட்ச ஆதார விலையில் பச்சை பயறு கொள்முதல் செய்யப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது அமெரிக்க ஒப்பன் டென்னிஸ் போட்டியில் முன்னணி வீரர் ரோஜர் பெடரர் முன்னணி வீராங்கனை மரியா ஷரபோவா ஆகியோர் அதிர்ச்சி தோல்வியடைந்தனர் இனி விரிவான செய்திகள் மாணவர்களிடம் மறைந்திருக்கும் ஆற்றலை வெளிக்கொணருவதில் ஆசிரியர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார் இன்று ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுவதை முன்னிட்டு நல்வாசிரியர் விருது பெற உள்ள ஆசிரியர்களுடன் நேற்று தில்லியில் உள்ள தமது இல்லத்தில் பிரதமர் கலந்துரையாடினார் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையே காணப்படும் இடைவெளியை அகற்ற கல்வியாளர்கள் பாடுபட வேண்டும் என்றும் அவர் கூறினார் கிராமப்புற மற்றம் ஏழை எளிய மாணவர்களின் நலனில் ஆசிரியர்கள் தனி அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் இந்த கலந்துரையாடலின்போது தாங்கள் பணியாற்றிய பள்ளிக்கூடங்களை உயர் சிறப்பு வாய்ந்த கல்வி நிறுவனங்களாக மாற்ற மேற்கொண்ட முயற்சிகளை ஆசிரியர்கள் பிரதமரிடம் எடுத்துரைத்தனர் நல்லாசிரியர் விருதுக்கான விண்ணப்பங்களை ஆன் லைன் மயமாக்கியதற்கும் அவர்கள் பிரதமாுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டன் இந்த நிகழ்ச்சியில் மத்திய மனிதவள மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேக்கரும் கலந்துகொண்டார் மாணவா்கள் எந்தவித பதற்றமும் இல்லாமல் தோ்வை சந்திக்கும் ஆற்றலை வழங்கும் வகையில் பிரதமின் எக்ஸாம் வாரியர்ஸ் என்ற நூல் திகழ்வதாக தமிழக ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோகித் கூறியிருக்கிறார் இந்த நூலின் தமிழாக்கத்தை ஆளுநர் மாளிகையில் நேற்று மாலை நடைபெற்ற நிகழ்ச்சியில் வெளியிட்டு பேசிய அவர் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு பகுதியும் மாணவர்களுக்கான பயனுள்ள தகவல்களை கொண்டுள்ளது என்றார் நேர மேலாண்மை யோகா மூலமாக ஆக்கப்பூர்வமான சக்தியை பெற்று மன அழுத்தத்தை குறைத்தல் தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுதல் நெருக்கடியான சூழலிலும் சிறப்பாக பணியாற்றுதல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை மாணவா்களுக்காக பிரதமா் அளித்திருப்பதாக கூறினாா்

ஆளுநர் மாளிகையில் நேற்று நடைபெற்ற பிரதமா் எழுதிய பரீட்சைக்கு பயமேன் என்ற நூல் வெளியீட்டு விழாவில் பேசிய அவர் மாணவர்களிடம் நிலவும் மன இறுக்கத்தை போக்க பல்வேறு சீர்த்திருத்த நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டுள்ளது என்றார் அரசு பொதுத்தேர்வுகளில் அறிவிக்கும் தர முறை கைவிடப்பட்டது என்றும் பதினோராம் வகுப்பிற்கு பொதுத்தேர்வு முறை அறிமுகப்படுத்தப்பட்டது என்றும் அவர் கூறினார்

குழந்தைகளின் மன ஆரோக்கியத்திற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் ஒவ்வொரு பெற்றோரும் வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்றும் அவா் கூறினாா் இந்த நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சா் திரு பொன் ராதாகிருஷ்ணன் துணைமுதலமைச்சா் திரு ஓ பன்னீர்செல்வம் சட்டப்பேரவைத் தலைவர் திரு தனபால் மாநில அமைச்சா்கள் திரு கே ஏ செங்கோட்டையன் திரு கே பி அன்பழகன் உட்பட பலர் கலந்துகொண்டனர் மறைந்த முன்னாள் குடியரசுத்தலைவர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் இன்று நாடு முழுவதும் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது இந்நாளை முன்னிட்டு புதில்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் நல்லாசிரியர்களுக்கு குயடிரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு விருதுகளை வழங்க உள்ளார் சென்னையில் இன்று மாலை நடைபெறும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி நல்லாசிரியர் விருதுகளை வழங்குகிறார் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு ஆசிரியர்கள் அனைவருக்கும் குடியரகத்தலைவர் குடியரகத் துணைத்தலைவர் பிரதமர் ஆளுநர் முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளன் தமிழ்நாட்டில் இன்று கடலோரப் பகுதிகளில் சுனாமி முன்னெச்சிக்கை ஒத்திகை நடைபெற உள்ளது இந்திய பெருங்கடல் முன்னறிவிப்பு அமைப்பின் மூலம் சுனாமி எச்சிக்கை முன்னறிவிப்பு பெறப்படும்போது மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் இந்த ஒத்திகையில் இடம்பெறும் இந்த ஒத்திகை குறித்து சும்பந்தப்பட்ட பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் எந்தவித அச்சமும் பீதியும் அடைய வேண்டாம் என்று தமிழக அரசு கேட்டுக்கொண்டுள்ளது சென்னையில் சீனிவாசபுரத்திலும் பனையூர் குப்பத்திலும் இந்த ஒத்திகைக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

விழுப்புரம் புதுக்கோட்டை மதுரை வேலுர் ஆகிய இடங்களில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் இந்த படிப்புகள் தொடங்கப்படும் என்றும் உரிய விதிமுறைகளை பின்பற்றி மருத்துவக்கல்வி இயக்ககத்தின் தேர்வுக்குழு மூலம் இதற்கான இடங்கள் நிரப்பப்படும் என்றும் அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் விவசாயிகளிடமிருந்த குறைந்தபட்ச ஆதார விவையில் பச்சை பயறு கொள்முதல் செய்யப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது

மாவட்டங்களில் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடங்கள் மூலமாக இம்மாதமும் அடுத்த மாதமும் மட்டும் பச்சை பயறு கொள்முதல் செய்யப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது இந்தியா பல்கேரியா இடையே வரலாற்று ரீதியாக வலுவான உறவுகள் இருப்பதாக குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியிருக்கிறார் மூன்று நாடுகள் பயணத்தின் இரண்டாவது கட்டமாக நேற்று அந்நாட்டின் தலைநகர் சோபியாவில் இந்திய வர்த்தகர்கள் மத்தியில் உரையாற்றிய அவர் இரு நாடுகளுக்கிடையே கவாச்சாரம் ஆன்மீகம் மற்றும் பல்வேறு துறைகளில் பொதுவான தன்மை நிலவுவதாக கூறினார் பல்கேரியாவில் உள்ள இந்தியர்கள் அரசின் கலாச்சார தூதுவர்களாக உள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டா் இன்று சோபியா பல்கலைக் கழகத்தில் உரையாற்ற உள்ள குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அந்நகரில் மகாத்மா காந்தியின் மா்பு அளவு சிலையையும் திறந்து வைக்கிறா் விழுப்புரம் மாவட்டத்தில் குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தை உறுதிபடுத்தும் வகையில் இந்திர தனுஷ் திட்டத்தின் கீழ் முறையாக தடுப்பூசிகள் போடப்பட்டு வருகின்றன இதுகுறித்து எமது விழுப்புரம் செய்தியாளர் சுரேஷிடம் மாவட்ட சுகாதார இணை இயக்குநர் கூறுகையில்

ஆப்கானிஸ்தானில் அமைதியை ஏற்படுத்த மாஸ்கோவில் ரஷ்யா கூட்டியுள்ள அமைதி மாநாட்டில் கலந்து கொள்வதில்லை என்று இந்தியா முடிவு செய்துள்ளது நல்லெண்ண பயணமாக பங்களாதேஷ் கடற்படையின் சமுத்திரா ஜாய் என்ற போர்க்கப்பல் விசாகப்பட்டினத்தில் உள்ள இந்திய கடற்படை தளத்திற்கு வந்துள்ளது பாகிஸ்தான் பிரதம் திரு இம்ரான் கானின் ஆலோசகள் திரு பாபர் அவான் மீது அந்நாட்டு ஊழல் தடுப்பு முகமை வழக்கு பதிவு செய்ததை அடுத்து அவர் அந்த பதவியை ராஜினாமா செய்தார்

கொல்கத்தாவில் பரப்பரப்பான போக்குவரத்து நடைபெறும் டைமண்ட் ஹா்பா் சாலையில் பாலம் இடிந்து விழுந்து நொறுங்கியதில் ஒருவர் உயிரிழந்தார் கோவை மாவட்டத்தில் விநாயகர் சிலைகளை மாவட்ட நிர்வாகம் குறிப்பிட்டுள்ள இடங்களில் மட்டுமே கரைத்து சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டுள்ளாா் திருவாரூரில் உள்ள மன்னா்குடி ராஜகோபால சுவாமி கோவில் உரியடி திருவிழா நேற்று வெகுவிமரிசையாக நடைபெற்றது

இதேபோல் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி சுற்றில் முன்னணி வீராங்கனையான ரஷ்யாவின் மரியா ஷரபோவா ஸ்பெயின் வீராங்கனையிடம் அதிர்ச்சி தோல்வியடைந்தார் ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்தியாவின் ரோஹன் போப்பண்ணா பிரான்சின் ரோஜர் வேஸ்லின் இணை கொலம்பியா இணையிடம் தோல்வியடைந்தது சென்னையில் ஆண்டுதோறும் நடைபெறும் முருகப்பா தங்கக் கோப்பை ஹாக்கிப் போட்டி நாளை தொடங்குகிறது